கட்ட அறிவிப்புகளை இன்று மாலை வெளியிடுகிறார்

விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத்தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்

வெளிமாநில தொழிலாளர்கள் சாலைகளில் நடந்து செல்ல அனுமதிக்க வேண்டாம் என்றும் அவர்களுக்கு ரயில் மற்றும்பேருந்து வசதிகளை உறுதிபடுத்துமாறும் மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இனி விரிவான செய்திகள் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் மத்திய நிதியமைச்ச்ன் திருமதி நிர்மலா சீதாராமன் நான்காம் கட்ட அறிவிப்புகளை இன்று மாலை வெளியிடுகிறார்

முதல் நாளில் அவர் வர்த்தகர்கள் எளிதாக வணிகம் செய்யும் வகையில் கடன் உதவிகளை அறிவித்தார் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பல்வேறு சலுகைகளையும் உத்தரவாதம் இல்லாமல் வங்கிக்கடன் வழங்கப்படும் என்பதையும் அவர் அறிவித்தார் இரண்டாது நாளில் அவர் வெளிமாநில தொழிலாளர்கள் விவசாயிகள் ஏழை எளிய மக்கள் குறு வணிக்கள் சாலையோர வியாபாரிகள் ஆகியோருக்கான பல்வேறு குறுகியகால மற்றும் நீண்டகால நிவாரணங்களை அறிவித்தாா் வெளிமாநில தொழிலாளர்களும் நகர்ப்புற ஏழைகளும் குறைந்த வாடகையில் வசிக்கும் வகையில் மத்திய அரசால் வீட்டுவசதி திட்டம் தொடங்கப்படும் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார் நேற்று விவசாயிகள் மற்றும் வேளாண் துறையை சார்ந்த தொழில்கள் மீனவர்கள் கால்நடை மற்றும் தேனீ வளர்ப்போர் மூலிகைச் செடி வளர்ப்போர்ஆகியோருக்கான பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார்

பீகார் ஜார்க்கண்ட் மேற்குவங்கம் மாநிலத்தை சேர்ந்த இவர்கள் ராஜஸ்தானுக்கு இடம்பெயர்ந்து அங்கு பணியாற்றி வந்தவர்கள்

உத்தரப்பிரதேச மாநில விபத்து குறித்து குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ உள்ளூர் நிர்வாகம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாகவும் கூறியுள்ள அவர் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆழந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்தவுடன் அதிர்ச்சி அடைந்ததாக கூறியுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி உயிரிழந்தவர்களின் குடுப்பத்தினருக்கு தமது வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்துவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த சாலை விபத்து கொடுமையானது என்று குறிப்பிட்டுள்ள மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இந்த விபத்து மிகுந்த வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார்

வெளிமாநில தொழிலாளர்கள் சாலைகளில் நடந்து செல்ல அனுமதிக்க வேண்டாம் என்றும் அவர்களுக்கு ரயில் மற்றும் பேருந்து வசதிகளை உறுதிபடுத்துமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக மாநில அரசுகள் மற்றும் யூளியன்பிரதேச தலைமைச் செயலாளர்களுக்கு உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா கடிதம் எழுதியுள்ளார் சொந்த ஊர் திரும்ப விரும்பும் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு தங்குமிடம் உணவு குடிநீர் வசதிகளை செய்து தருமாறும் அவர் கூறியுள்ளார்

இவர்களுக்காக ஏர் இந்தியாவின் சிறப்பு விமானங்கள் தொடர்ந்து இயக்கப்பட உள்ளதாக மத்திய சிவில் விமானப் போக்குவரத்துத்துறை அமைச்சள் திரு ஹர்தீப்சிங் பூரி கூறியுள்ளார்

இந்தோனேஷியா தாய்வாந்து ஆஸ்திரேலியா இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி அயர்வாந்து கனடா ஜப்பான் நைஜீரியா கஜகஸ்தான் உக்ரைன் கிர்கிஸ்தான் பெலாரஸ் ஜார்ஜியா தஜிகிஸ்தான் மற்றும் ஹார்மேனியா ஆகிய நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்கள் மீட்கப்பட உள்ளனர்

நாடு முழுவதும் மூன்றாம் கட்ட ஊரடங்கு நாளை முடிவடைய உள்ள நிலையில் நான்காம் கட்ட ஊரடங்கில் மேற்கொள்ள வேண்டிய தளா்வுகள் குறிதது மாநிலங்களின் முதலமைச்சா்கள் தங்களது பரிந்துரைகளை பிரதமரிடம் சம்ப்பித்துள்ளனர் நான்காம் கட்ட ஊரடங்கிற்கான புதிய நெறிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

அமித் ஷா உள்துறை செயலா் திரு அஜய் பல்லா மற்றும் துறையின் உயா் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்

வடகிழக்கு மாநிலங்களில் இந்நோய்த்தொற்றால் பாதிக்கப்பட்டோர் மிகமிக குறைந்த எண்ணிக்கையிலேயே உள்ளனர்

இதையடுத்து

எஸ் இ

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் அறிவித்துள்ளார் முடித்திருத்துவோர் நலவாரியத்தில் உறுப்பினர் அல்லாதவர்களுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

இந்தியாவுக்கு உயிர்க்காக்கும் கருவிகளை அமெரிக்கா நன்கொடையாக வழங்கும் என்று அந்நாட்டின் அதிபர் திரு

இரு நாடுகளுக்கிடையே நெருக்கமான ஒத்துழைப்பு இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் பிரதமா் திரு நரேந்திரமோடி தமது சிறந்த நண்பர் என்று கூறியுள்ளார்

பெருந்தொற்று உலகையே அச்சுறுத்திவரும் நிலையில் அதை முறியடிக்க இந்தியாவுடன் இணைந்து அமெரிக்கா செயல்படும் என்றும் திரு டொனால்ட் டிரம்ப் கூறியுள்ளார்